நாட்டின் பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட்டு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட அனைவரும் நிவாரன உதவி பெறுவதை மாநில அரசு உறுதி செய்யும் என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் சுகாதாரத் துறை முறையாக செயல்படவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது

இனி விரிவான செய்திகள் நாட்டின் பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட்டு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இதனைத் தெரிவித்தார் நீர் நிலம் மற்றும் ஆகாயம் வாயிலாக அனு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் வல்லமையை இந்தியா தற்போது பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் வறுமை ஒழிப்பு நடவடிக்கைகள் விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இதனை சர்வதேச அமைப்புகள் அங்கீகரித்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு உலகில் மிகப்பெரிய அளவிலான சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

மற்றும் விவசாயிகள் தொடர்புடைய பொங்கல் போன்ற வேளாண் நாடுமுவதும் பண்டிகைகள் கொண்டாடப்படவுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் இத்தகைய பண்டிகைகள் மக்களை ஒருமைப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டார் சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் ஜெயச்சந்திரனை நினைவு கூர்ந்த பிரதமர் ஏழை மக்களுக்கு குறைந்த செலவில் சிகிச்சை அளித்ததை சுட்டிக்காட்டினார் எதிர்மறைக் கருத்துக்கள் விரைவாக பரப்புவது எளிது என்று கூறிய பிரதமர் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் விரைவாக பரப்பப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மக்களின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் காரணமாக எண்ணற்ற இலக்குகள் கடந்த ஆண்டில் எட்டப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் வரும் ஆண்டிலும் இந்தியா வளர்ச்சியில் தொடர்ந்து வீறு நடைபோடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தமிழகத்தில் உயரழுத்த மின்கோபுரம் அமைக்கும் பணி முடிவடைந்தால் கூடுதலாக நான்காயிரம் மெகாவாட் அளவுக்கு மின்சாரம் கிடைக்கும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இன்று மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் நிவாரண உதவி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் தெளிவுப்படுத்தினார் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் நேரடி கொள்முதல் நிலையங்கள் தேவைப்படும் இடங்களில் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்ட பெண்ணை இன்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்னுக்கும் அவரது கணவருக்கும் அரசு வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் இதுபோன்ற சும்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டிருப்பதாக திரு ராஜேந்திர பாவாஜி கூறினார் தமிழகத்தில் அரசு நிர்வாகம் முறையாக செயல்படவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்னுக்கு ஹெச்ஐவி தொற்று ரத்தம் செலுத்தப்பட்டது சுகாதாரத் துறையின் செயல்பாடுகளை வெளிப்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தப்பிரச்சினை காரணமாக சுகாதாரத் துறை அமைச்சரை பதவிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் அரசு மருத்துவமனைகள் தொடர்பாக மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அரசியல் கட்சிகள் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹெச் ஐ வி தொற்று ரத்தம் செலுத்தப்பட்ட பெண்னுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ஏழை மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதற்காக மத்திய அரசு என்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் இஸ்லாமிய மகளிர் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டத் திருத்த மசோதா மாநிலங்களவையில் நாளை தாக்கல் செய்யப்படவுள்ளது தலாக் முறை விவாகரத்தை சுட்ட விரோதமாக்குவதற்கு வகை செய்யும் இந்த மசோதா மக்களவையில் கடந்த வியாழன் அன்று நிறைவேறியது

எதிர்க்கட்சிகளின் மெகா கூட்டணி என்பது அரசின் நிர்பந்தம் காரணமாக உருவாகி உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி குற்றம் சாட்டியுள்ளார் பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு அறிவித்துள்ள திட்டங்களை பட்டியலிட்டார் நாட்டில் பெரிய அளவிலான மதக் கலவரங்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நடைபெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இஸ்லாமியர்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளதாகவும் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறினார் முதுபெரும் திரைப்பட இயக்குநரும் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றவருமான மிர்னால் சென் இன்று கொல்கத்தாவில் காலமானார்

சிறந்த திரைப்படங்களை இயக்கிய மிர்னால் சென்னை நாடு என்றென்றும் நினைவு கூரும் என்று பிரதமர் கூறியுள்ளார் நாட்டின் திரைப்படத் துறைக்கு அவரது மறைவு பேரிழப்பாகும் என்று தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார் நியாயவிலைக் கடை ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய அரசின் கடலோர அழுங்குமுறை அறிவிப்பு ஆணையை தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களும் நிராகரிக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார்

திருவாரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட முத்துப்பேட்டை பகுதியில் புயலினால் பாதிக்கப்பட்ட மின்கம்பங்கள் மற்றும் டிரான்ஸ்பார்மர்களை சீரமைக்கும் பணிகளை மின்வாரிய ஊழியர்கள் இன்று மேற்கொண்டனர் கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததை அடுத்து சுற்றுலாத் தலங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது

நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் வியாழக்கிழமை சிட்னியில் தொடங்குகிறது பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் சென்னை அகமதாபாத் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் மும்பை உத்தரப்பிரதேச அணியையும் தில்லி பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன சாலை பாதுகாப்பு எயிட்ஸ் குறித்த விழிப்புணர்வு ஆகியவற்றை வலியுறுத்தி விழுப்புரத்தில் இன்று நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர்